அவைகளிலும் விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் ஐந்து மாநில சட்டப் பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள்

எண்ணப்படுகின்றன

இதனையொட்டி மத்திய அரசின் சார்பில் இன்று காலை புதுதில்லியில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் கலந்துகொண்ட பிரதமர் திரு நரேந்திர மோடி அனைத்து கட்சிகளும் நாட்டின் வளர்ச்சியை ஊக்கப்படுத்தும் வகையில் ஆக்கப்பூர்வமான விவாதங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்

மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத்சிங் திரு அருண்ஜேட்லி காங்கிரஸ் தலைவர்கள் திரு குலாம்நபி ஆசாத் திரு ஆனந்த் சர்மா மற்றும் திரு மல்லிகார்ஜூன கார்கே சமாஜ்வாதி கட்சித் தலைவர்கள் திரு முலாயம் சிங் மற்றும் பேராசியர் திரு ராம்கோபால் யாதவ் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தேசிய செயவர் திரு டி ராஜா மற்றும் பல மூத்த தலைவர்கள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பேசிய மாநிலங்களவை தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு எதிர்கட்சிகள் அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவிக்காமல் விவாதங்களில் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இன்று மாலை நடைபெறும் எதிர்கட்சிகளின் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் மத்திய அரசின் நடவடிக்கைகளை எதிர்கொள்வது தொடர்பான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்படுகிறது மக்களவை தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜன் அவையை சுமூகமாக நடத்துவது தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார் இக்கூட்டம் நாளை நடைபெறுகிறது

பல்வேறு கட்டங்களாக நடைபெற்ற இந்த தேர்தல் மத்தியில் ஆளும் பிஜேபி அரசுக்கு முக்கிய தேர்தலாக கருதப்படுகிறது நாடாளுமன்ற கூட்டத்தொடரும் நாளை தொடங்குவதையடுத்து அரசியல் களத்தில் எதிர்பார்ப்புகள் அதிகரித்துள்ளன அகில இந்திய வானொலியின் செய்திப்பிரிவு தேர்தல் முடிவுகளை அறிவிக்கும் வகையில் செய்தி அறிவிக்கும் நேரத்தை மாற்றியமைத்துள்ளது

மல்லையாவை சொந்த நாட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்ற நீதிமன்றத்தின் முடிவை இங்கிலாந்தின் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் அனுப்ப உத்தரவிட்டது

ஐந்து மாதம் முன்னதாகவே இந்தியாவை விட்டு சென்று விட்டதாக திரு மல்லையா மீது குற்றம் சாட்டப்பட்டது

லண்டன் நீதிமன்றம் இன்று அளித்துள்ள தீர்ப்பு இந்தியாவுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி என்றும் கூறினார்

அவர் விடுத்துள்ள அறிக்கையில் தனிப்பட்ட காரணங்களுக்காக உடனடியாக பதவியில் இருந்து ராஜினாமா செய்ததாக கூறியுள்ளார் ரிசர்வ் வங்கியில் பணி செய்தது தமக்கு கிடைத்த அரிய கௌரவம் என்று அவர் தெரிவித்துள்ளார் திரு உர்ஜித் பட்டேல் நெறி தவறாமல் பணியாற்றிய நேர்மையான அதிகாரி என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார்

திரு உர்ஜித் பட்டேலின் சேவையை மத்திய அரசு அங்கீகரித்து அவருக்கு நன்றி தெரிவித்துக்கொள்வதாக மத்திய நிதி அமைச்சர் திரு அருண்ஜேட்லி கூறியுள்ளார் அவர் தொடர்ந்து பல ஆண்டுகள் பொது சேவை ஆற்ற வேண்டும் என்றும் வாழ்த்து தெரிவித்துக்கொள்வதாக அவர் விடுத்துள்ள செய்தியில் தெரிவித்துள்ளார்

தில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பல்வேறு அரசியல் சட்ட அமைப்புகளுக்கும் மத்தியில் ஆளும் பிஜேபி அரசு பாதிப்பை ஏற்படுத்தி வருவதாகவும் சிபிஐ ஆர் பி ஐ போன்ற அமைப்புகளின் செயல்பாட்டில் அரசு அளவிற்கு அதிகமாக தலையிடுவதை ஏற்றுக் கொள்ள முடியாது என்றும் கூறினார்

தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அமர்வு முன் இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது ஆளுநரின் முடிவில் நீதிமன்றம் தலையிட விரும்பவில்லை என்று தெரிவித்தது

உத்தரப் பிரதேச மாநிலம் கோரக்பூரில் இன்று பள்ளி நிகழ்ச்சியொன்றில் பேசிய அவர் கல்வி ஒரு குழந்தையை சிறந்த மனிதனாக உருவாக்குவதாக குறிப்பிட்டார் கோரக்பூரை படிப்பறிவு மிக்க இடமாக மாற்றுவதற்கு இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கோரக்நாத் கோயிலுக்கு சென்றும் வழிபட்டார்

புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர்

அதற்கு வரிகள் ஏதும் விதிக்கப்படாது என்றும் அவர் தெரிவித்தார்

பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகுவதற்கான கடிதத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் அவர் அளித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார்

கடந்த சில காலமாக உடல்நலம் குன்றி தில்லி அகில இந்திய மருத்துவ விஞ்ஞான கழக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார்

ஜி எஸ் டி உள்ளிட்ட அடிப்படை பொருளாதார சீர்திருத்தங்களை பாராட்டிய அவர் பிரதமர் மோடி அரசு கொண்டுவந்த திவால் சட்டம் உள்ளிட்டவற்றை வரவேற்பதாகவும் கூறினார்

இந்த பிரச்சார வாகனம் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாடுகளை தவிர்ப்பது மற்றும் அதற்கான மாற்றுப் பொருட்கள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் வரும் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் தமிழகத்தில் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட உள்ளது

தகுதிநீக்க விவகாரத்தில் இடைத்தேர்தல் நடத்துவதற்கு தடை கோரிய மனுவை இன்று விசாரித்த நீதிமன்றம்